ஜனநாயகம் திறந்த மனம் மற்றும் வெளிப்படை தன்மையுடைய சமூகங்களே புதுமை திறன்களுக்கு ஏற்றவை என்று பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குடும்ப அட்டைதாரர்களுக்கான பொங்கல் தொகுப்பு திட்டத்தை இன்றுமாலை துவக்கிவைக்கிறார்

தங்கமணி தெரிவித்துள்ளார் பிரதமர் ஜப்பான் ஜனநாயகம் திறந்த மனம் மற்றும் வெளிப்படை தன்மையுடைய சமூகங்களே புதுமை திறன்களுக்கு ஏற்றவை என்று பிரதமர் திரு

இத்தகைய பேச்சுவார்த்தைகள் மனித நலம் சார்ந்த அணுகுமுறையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மனித ஆளுமைக்கு புதுமை திறன்களே மூல ஆதாரம் என்று சுட்டிக்காட்டிய அவர் உண்மையான கற்றல் படைப்புதிறனை மேம்படுத்த வேண்டுமென்றும் சுட்டிக்காட்டினார்

இயற்கையோடு இணைந்த வாழக்கையை நாம் வாழ உறுதியேற்க வேண்டுமென்று அறிவுறுத்திய பிரதமர் புத்தரின் போதனைகள் மற்றும் இலக்கியம் தொடர்பான பாரம்பரிய நூலகத்தை உருவாக்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் நம்நாட்டின் பழமையான கலாச்சாரங்களையும் மதிப்பீடுகளையும் மீண்டும் கொண்டுவரவேண்டியதன் தருணம் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் நமது கொள்கைகளில் மனித நேயம் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றார்

ஆசியாவின் எதிர்காலத்தை கட்டமைத்து ஜனநாயகம் அஹிம்சை போன்றவற்றை மேம்படுத்துவதே ஸம்வத் மாநாட்டின் குறிக்கோளாகும் ஹர்ஷ்வர்தன் நாட்டில் கோவிட் தடுப்பூசி அடுத்தமாதம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கிறார்

வைரஸ் ஆய்வுக்கூட்டம் இதனிடையே பிரிட்டனில் காணப்படும் அதிக வீரியமுள்ள கோவிட் வைரஸ் தாக்கம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை இன்று புதுதில்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டது இதுகுறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் இருப்பினும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்த அவர் தேசிய வேளாண்மை மின்னணு ஆளுமை திட்டத்தை மேம்படுத்துவதன்மூலம் இது சாத்தியமாகும் என்றார் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிற்சாலைகளின் நலனே மத்தியஅரசின் அனைத்து நடவடிக்கைகளிலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறினார்

நிர்மலா சீதாராமன் கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை மாற்ற நிபுணர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார் நிதித்துறை இணை அமைச்சர் திரு அணுராக் தாக்கூர் நிதித்துறை செயலர் நாட்டின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு

சுப்ரமணியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்

ரமேஷ் பொக்ரியால் நாளை ஆசிரியர்களுடன் காணொலிமூலம் கலந்துரையாடுகிறார்

எடப்பாடி கே

முன்னதாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஆணைய தமிழகஅரசு இன்று வெளியிட்டது

கார்த்திகா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து கேர்கல் செயல் ஆணையத்தின் தலைமை உமேஷ் சின்றொ தலைமையிலான குழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்சார வாரியம் ஒருபோதும் தனியார் மயமாகாது என்று கூறினார் வேலைவாய்ப்பை அரசு உருவாக்கி தரும் என அமைச்சர் உறுதியளித்தார்

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்

கன்னியாக்குமரி கடலில் அலைகளின் சீற்றம் காரணமாக விவேகானந்தர் நினைவுமண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது

விபத்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி மேட்டுப்பாளையம் நரியம்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்